கோவிட் பாதிப்பை தொடர்ந்து பிற நாடுகளிலிருந்து வெளியேறும் தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு ஈர்க்க சிறப்புக்குழு அமைக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் இந்தாண்டு விளைபொருட்களின் விளைச்சல் அமோகமாக உள்ளதாக மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

மே தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ரிஷி கபூர் மும்பையில் இன்று காலமானார் இனி விரிவான செய்திகள்

எடப்பாடி

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் வேளாண்மை தொழில்உற்பத்தி உள்ளிட்ட பொருளாதார செயல்பாடுகளை துடிப்புடன் மீண்டும் இயங்க வைப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார் இதன்அடிப்படையில் தமிழகத்தில் ஏற்கெனவே முதலீடு செய்துள்ள நாடுகளின் தொழில்நிறுவனங்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் பிறநாடுகளிலிருந்து இடமாற்றம் செய்யும் தொழிற்சாலைகளை நம் மாநிலத்திற்கு ஈர்த்து இளைஞர்களுக்கு புதிய வேலைவாயப்பு உருவாக்கும் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து தமிழகத்தில் தொழில் ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தலைமை செயலாளர் தலைமையிலான இக்குழுவினர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றார் இக்குழுவினர் கோவிட் தொற்றுக்கு பின்னர் பிற நாடுகளிலிருந்து வெளியேறும் ஜப்பான் தென்கொரியா தாய்வான் சிங்கப்பூர் அமெரிக்கா நாடுகளின் தொழில்நிறுவனங்களை கொண்டு தமிழகத்திற்கு வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றார் இக்குழுவில் தமிழ்நாடு ஜப்பானிய தொழிற்பூங்கா பிரதிநிதிகள் தமிழக அரசின் நிதி பெருந்தொழில் குறு சிறு நடுத்தர தொழில்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார் இடம்பெயர வாய்ப்புள்ள நிறுவனங்களை கண்டறிதல் அவற்றை தமிழகத்திற்கு ஈர்ப்பதற்கான ஒற்றைச்சாளர வழிமுறைகள் சிறப்பு சலுகைகள் உள்கட்டமைப்பு வழிமுறைகளை செயல்படுத்துவது உள்ளிட்டவந்றை இக்குழு மேற்கொள்ளும்

அத்தியாசிய பொருட்களை வாங்கும் போது கொடர் கோரிக்கைக்கு ஏற்ப பொதுமக்கள் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றார்

முன்னதாக கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் சத்து மாத்திரைகளையும் அமைச்சர் வழங்கினார்

சம்பத் இன்று ஆய்வு செய்தார்

ராஜா முத்தையா மருத்துவ கல்லுாரி மற்றும் அரசு மருத்துவகல்லுாரிக்கு தேவையான கிருமி நாசினி உபகரணங்களையும் அமைச்சர் வழங்கினாா

வெல்லமண்டி

சிவசுப்ரமணியனிடம் இன்று வழங்கினார்

எடப்பாடி

க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில் உழைக்கும் உரிமைகளை தொழிலாளர்களின் வாழ்வாதார மீட்டெடுத்து அவர்களின் வெற்றிப்பயணத்தின் தொடக்கமாக இந்நாள் அமையட்டும் என்று கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு

இவர் சென்னை கோயம்பேடு சந்தையில் பணியாற்றியர் ஆவார் இதனையடுத்து இவரது கிராமமான நமங்குணம் பகுதி முற்றிலும் சீல் வைக்கப்பட்ட கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது

ஜான் லூயிஸ் தெரிவித்துள்ளார்

கொல்லிமலையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊரடங்கை முழுமையாக கடைபிடித்ததோடு வெளியாட்களையும் மலைக்குள் அனுமதிப்பதில்லை இதுகுறித்து ஊர்மக்கள் பேசுகையில்

ரிஷி கபூர் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ரிஷி கபூர் மும்பையில் இன்று காலமானார்

கடந்த ஒராண்டு காலம் அமெரிக்காவில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்ற அவர் சென்ற செப்டம்பர் மாதம் இந்தியா திரும்பினார் அவரது உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து நேற்று மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்தார்

தொடர்ந்து பாபி அமர் அக்பர் ஆன்டனி லைலா மஜ்னு சாகர் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களில் நடித்து பல்வேறு விருதுகளை பெற்று ஹிந்தி திரைப்பட உலகில் நீங்கா இடத்தை வகித்தவர் ஆவார்

அன்னாரது மறைவிற்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு

மத்திய தகவல் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

நாகை மழை நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி தெற்கு பொய்கை நல்லூர் கருவேலங்கடை செருதூர் பிரதாப ராமபுரம் திருப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் இன்று காலைஇடியுடன் கனமழை பெய்தது இந்த மழை தாளடி நெல்சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்